அமித் ஷா நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நிலங்கள் பாலைவனமாவதை தடுத்து அவற்றை பயன்பாட்டிற்குக் கொண்டு வர வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டுக் கொண்டுள்ளார்

உருவெடுக்கும் என ஐ நா சபை தெரிவித்துள்ளது

தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்றக் குழு கூட்டத்திற்குப் பின்னர் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இதனைத் தெரிவித்தார் எனினம் கட்சியின் தலைவர் பதவியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடர்ந்து நீடிப்பார் எனவும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஜெ பி நட்டாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி விடா முயற்சி கடின உழைப்பு மற்றும் கட்சி அமைப்புப் பணிகளில் அவர் காட்டிய உத்வேகம் போன்றவற்றின் மூலம் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பதாகத் தெரிவித்துள்ளார் திரு நட்டா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தம்மீது நம்பிக்கை வைத்து செயல் தலைவர் பொறுப்பை அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் கட்சித் தலைவர் திரு அமித் ஷாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஒரு சாதாரண தொண்டர் என்ற முறையில் கட்சியை வலுப்படுத்த பாடுபடப் போவதாகவும் திரு ஜெ பி நட்டா கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்கள் எடுத்துரைக்கும் கருத்துக்குக்கு அரசு உரிய மதிப்பளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தள்ளார் எனவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் துடிப்புடன் பேச வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் துடிப்புடன் செயல்படுவது அவசியம் என்பதால் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் அரசு உன்னிப்பாக கவனிக்கும் என்றார் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதங்களை மறந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாட்டின் நலன் தொடர்பான பிரச்னைகளுக்குத் தீர்வு கான முன்வருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் நிலங்கள் வீணாவதை தடுத்து அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்கொள்வதற்கான உலக தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நிலங்கள் பாலைவனமாவதை தடுக்க சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தம் வகையில் இந்நாள் கடைப்பிடிக்கப்படுவதாகக் குறிப்பிட்டுள்ளார் வளமான நிலங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மட்டுமன்றி பொருளாதார வளமளிப்பதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நில பராமரிப்பின் அனைத்து மட்டங்களிலும் சமுதாயத்தின் முழுமையான பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்பு கிடைத்தால் பாலைவனமாதலை பெருமளவு தடுக்க முடியும் என்றும் திரு ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் திரு தீபக் குப்தா மற்றும் திரு குரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த போது மத்திய அரசின் சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி இப்பிரச்னைக்கு சுமுகத் தீர்வு காண இயலவில்லை என்றார் கல்லூரிகளின் கட்டமைப்பு வசதிக்காக பெருமளவு நிதி முதலீடு செய்யப்பட்ட நிலையில் அதிக அளவிலாள் இடங்கள் காலியாக இருப்பதால் மாணவர்கள் மட்டுமன்றி கல்வி நிறுவனங்களும் பாதிக்கப்படுவதாக தனியார் கல்லூரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது எனவே நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்போர் பட்டியலில் உள்ள மாணவர்களை சேர்க்க ஏதுவாக கலந்தாய்வுக்கான அவகாசத்தை மேலும் நீட்டிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது ஐம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியில் ராணுவ வாகனத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒன்பது வீரர்கள் காயமடைந்தனர் புல்வாமா மாவட்டத்திற்குட்பட்ட அரிஹால் பகுதியில் சென்று கொண்டிருந்த ராணுவ ரோந்து வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக பூநீநகரில் உள்ள ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் படைப்பிரிவின் செய்தித் தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் ராஜேஷ் கலியா தெரிவித்துள்ளார் ரோந்துக் குழுவினர் விழிப்புடன் இருந்ததால் பாதிப்புகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்தையடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை கற்றிவளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்

தமிழகத்தில் அதிவேகமாக வாகனம் ஒட்டுபவர்களுக்கு உடனுக்குடன் தன்டனை விதிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உக்கரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த போது உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் திரு விஜயராகவன் தமிழகத்தில் நடந்த விபத்துகள் மற்றும் விதிமீறல் தொடர்பான வழக்கு விவரங்களை தாக்கல் செய்தார் மேலும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி மோட்டார் விபத்து சமரச தீர்வு மையம் மூலம் விரைந்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் பரிந்துரை செய்துள்ளார் இந்தப் பரிந்துரைகளை அமல்படுத்துவது குறித்து விளக்கமளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி தாம்பரம் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை ஆஜர்படுத்துமாறு காவல் துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் ஒன்றாம் தேதிக்கு வைத்தார்

நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு பாண்டியராஜன் ஆவடி தொகுதியில் உள்ள குடியிருப்புகள் பட்டா இல்லாமல் இருப்பதை சுட்டிக்காட்டினார் இவற்றில் பெரும்பாலானவை நீர்நிலைகளின் அருகாமையில் இருப்பதால் நிலப்பகுதி வரையறை செய்யப்பட்ட பின்னர் பட்டா வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் மாணவர்களுக்கு உடனடியாக கிடைக்க அரசு ஆவன செய்ய வேண்டுமென திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

அஇஅதிமுக அரசு குடிநீர் முதல் கல்வி வரை எதைப்பற்றியும் கவலைப்படாத அரசாக உள்ளது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இனியாவது அரசு தரிதமாக செயல்பட வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் தமிழக சுட்டப்பேரவையில் விக்கிரவாண்டி தொகுதி காலியாக உள்ளது என சுட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்

இருவரிச்செய்திகள் சீன அதிபர் லீ ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு முன்னதாக இந்தவாரம் வடகொரியாவுக்கு செல்ல இருப்பதாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் நேற்று ஏற்பட்ட திஃர் நிலநடுக்கத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர்

அணுசக்தித் திட்டங்களை தவறாகப் பயன்படுத்தும் ஈரானின் திட்டங்களுக்கு உலக நாடுகள் அனுமதிக்கக் கூடாது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த ஒருவார காலமாக நடைபெற்று வந்த மருத்துவர்கள் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம் பி பி எஸ் படிப்பில் புதிய பாடத்திட்டம் கொண்டு வரப்படும் என மத்திய சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் எஸ் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் லாட்டரி தடைச் சுட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது

அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வாயு புயல் குஜராத் மாநிலம் நாலியா பகுதியில் இன்று கரையைக் கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு எமையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்கிகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

மான்செஸ்டரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன